பழனிச்சாமி தெரிவித்துள்ளாா்

சிதம்பரத்திற்கு எதிரே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சா் திருமதி

ராசிபுரம் எடப்பாடி கூட்டுக்குடிநீர் திட்ட பூர்வாங்கப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார்

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

சேலம் சென்னை இடையேயான நாட்டின் இரண்டாவது பசுமை வழிச் சாலை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்றார்

திருச்செங்கோடு தொப்பூர் சாலையை நான்குவழிப் பாதையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர் தமிழக அரசு மக்கள் நலத்திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று மாலை திறந்து வைக்கிறார்

இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் திரு செல்லூர் கே ராஜு திரு

வேலுமணி திரு

அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் ராமதாஸ் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வரைவு திட்டத்தை மத்திய அரசு நாளை தாக்கல் செய்ய வேண்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இத்திட்டம் தமிழகத்திற்கு நியாயமான முறையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு

கணேசன் கோவையில் தெரிவித்துள்ளார் இதனிடையே மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இதுதொடர்பாக இதுவரை கூட்டப்படாததற்கு பாமக நிறுவன் தலைவர் டாக்டர்

ராமதாஸ் சென்னையில் கண்டனம் தெரிவித்துள்ளார் குடியரசுத்தலைவர் திரு

இன்றுமாலை மறைந்த முன்னாள் குடியரசு துணைத்தலைவர் பைரோன்சிங் செக்காவத் அந்தியோதயா சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை அவர் கொடங்கி வைக்கிறார் நாளை அஜ்மீர் செல்லும் குடியரசுத்தலைவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் நாளை மறுநாள் மும்பையில் சேவைகள் தொடர்பான நான்காவது உலகளாவிய கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தை பார்வையிடும் குடியரசுத்தலைவர் பாபா மும்பையில் அணுசக்தி துறையின் புதிய வசதிகளை துவக்கி வைக்கிறார்

நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

இந்த கடுமையான குற்றச்சாட்டு குறித்து காங்கிரஸ் தலைவரும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

முதலமைச்சர் திரு சித்தராமைய்யா பிஜேபி யின் திரு

எடியூரப்பா திரு

நகர் தொகுதியில் போலி வாக்காளர் அடையாள அட்டைகள் அதிகளவில் பறிமுதல் செய்யபபட்டதை தொடர்ந்தும் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டது

தங்கமணி ராசிபுரம் எடப்பாடி கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கான பூர்வாங்க ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சமூக நலம் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா ராசிபுரம் அருகே மூலிகை ஆராய்ச்சி நிலையம் அமைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார்

எடப்பாடி கே

இதன் முன்னோடியாக காட்சி மாடத்தில் பூந்தொட்டிகளை அடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா இன்று தொடங்கி வைத்தார்

ரயில் தாம்பரத்திலிருந்து ஜோத்பூர் அருகே உள்ள பகத் கீ கோட்டி வரையிலான ஹம்ச ்பர் விரைவு ரயில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் இயக்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவு இன்று துவங்கியது பகத் கீ கோட்டிலிருந்து இந்த ரயிலின் முதல் சேவையை மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் திரு

தாம்பரத்திலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் இரவு ஏழேகால் மணிக்கு புறப்படும் இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு பகத் கீ கோட்டி சென்றடையும் மறுமார்க்கத்தில் புதன்கிழமைகளில் பிற்பகல் மூன்றரை மணிக்கு பகத் கீ கோட்டிலிருந்து புறப்படும் இந்த ரயில் வெள்ளிக்கிழமை காலை பத்தே முக்கால் மணிக்கு தாம்பரம் வந்தடையும்

நாகை மாவட்டம் நெல்லுக்கடை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் தேரோட்டமும் இன்று நடைபெற்றது